தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள திருநெல்வேலி துத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை தரிதப்படுத்த முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் கீழடி தவிர ஏழு இடங்களில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ள மத்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது

தமிழ் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது தாய்லாந்து ஒப்பன் பேட்மிண்ட்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் புரீகாந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் இனி விரிவான செய்திகள் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்துவரும் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை அடுத்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை துரிதப்படுத்த முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவா் விடுத்துள்ள அறிக்கையில் இம்மாவட்டங்களில் வருவாய்த் துறை அமைச்சா் திரு ஆர் பி உதயகுமார் செய்தி மற்றும் விளம்பரத் துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் திருமதி ராஜலட்சுமி ஆகியோர் இப்பணிகளில் ஈடுபடுவார்கள் என்று கூறியுள்ளார்

மழையால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் விரைவில் இழப்பீட்டு தொகை வழங்க மாநில அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை மீட்டு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைத்து அவா்களுக்கு தேவையாள உணவு மற்றும் இதர உதவிகளை செய்து தர மாவட்ட ஆட்சியர்களுக்கு தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் காட்டுப்பள்ளி துறைமுக விரிவாக்கப் பணிகளால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில் இத்திட்டம் தொடர்பாக திருவள்ளூர் மாவட்ட நிர்வாகம் நடத்த உள்ள கருத்துக்கேட்புக் கூட்டத்தை உடனடியாக திரும்பப்பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் இந்தத் திட்டத்திற்கு கற்றுச்சூழல் அனுமதியோ திட்டத்தை கெயல்படுத்துவதற்கான எந்தவித நடவடிக்கைகளையும் எடுக்கக்கூடாது என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் தமிழகத்தில் கீழடி தவிர ஏழு இடங்களில் அகழாய்வு பணிகள் மேற்கொள்ள மத்திய தொல்லியல் துறை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டு இடங்களில் கள ஆய்வு மேற்கொள்ளவும் தொல்லியல் துறையின் மத்திய ஆவோசனை வாரியம் ஒப்புதல் வழங்கியுள்ளது மத்திய மாநில அரசுகளின் தொல்லியல் துறை பல்வேறு பல்கலைக் கழகங்கள் சாா்பில் பத்துக்கும் மேற்பட்ட அகழாய்வு பணிகள் ஒரே நேரத்தில் நடைபெற இருப்பது இதுவே முதல்முறையாகும்

கோவாக்சின் தடுப்பு மருந்துகள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்தந்த மாநிலங்களில் உள்ள முன்களப் பணியாளா்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலேயே இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் வரும் வாரங்களில் மேலும் கூடுதவாக தடுப்பு மருந்துகள் அனுப்பப்படும் என்றும் சுகாதார அமைச்சகம் கூறியுள்ளது பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம் தொடர்பாக விவசாயிகளிடம் மேலும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு நரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார் இத்திட்டத்தால் பயனடைந்த நாடு முழுவதும் உள்ள விவசாயிகளுடன் காணொலி காட்சி வாயிலாக கலந்துரையாடிய போது இதனைத் தெரிவித்த அமைச்ச் இத்திட்டத்தால் மேலும் பல விவசாயிகள் பயனடைய முடியும் என்றும் கூறினார் பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் முக்கியமான மைல் கல் இத்திட்டம் என்றும் ஏனென்றால் தவிர்க்க முடியாத இயற்கை சீற்றங்களிலிருந்து விவசாயிகளின் பயிர்களை பாதுகாக்கிறது என்றும் அவர் தெரிவித்தாா்

தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று தமிழகத்தில் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது இதைபொட்டி மக்கள் வீடுகளில் வண்ணக் கோலமிட்டு புதப்பானையில் புத்தரிசி பொங்கலிட்டு கதிரவனை வழிபட்டு வருகிறார்கள் இந்நாளை முன்னிட்டு உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்நாளை மேலும் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் பொங்கலை முன்னிட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து சந்தைகளிலும் விடியவிடிய கரும்பு மஞ்சள் கொத்து பானை உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை தீவிரமாக நடைபெற்றது பிற மாநிலங்களில் மகரசங்கராந்தி பிஹூ உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் இந்நாள் அறுவடை திருநாளாக கொண்டாடப்படுகிறது நாளைய தினம் வேளான் பணிகளில் பேருதவியாக இருக்கும் கால்நடைகளுக்கான மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட உள்ளது பொங்கல் திருநாளை முன்னிட்டு மக்களுக்கு தலைவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளனர் பொங்கலை முன்னிட்டு நடத்தப்படும் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் இன்று நடைபெறுகிறது

பார்வையாளர்களுக்கும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன

காயம் அடைந்த மாடுபிடி வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர் குழு முகாமிட்டுள்ளது காளைகளுக்கு சிகிச்சை தரவும் டாக்டர்கள் நியமிக்கட்பட்டுள்ளனர் மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா

சென்னை மெரினா கடற்கரை கிண்டி சிறுவர் பூங்கா வண்டலூர் உயிரியல் பூங்கா மாமல்வபுரம் உள்ளிட்ட சுற்றுவாத் தலங்களில் பொதுமக்கள் கூடுவதற்கு அனுமதியில்லை என்று மாநில அரசு ஏற்கனவே அறிவித்துள்ளது மாலத்தீவு மற்றும் குமி கடல் பகுதியை ஒட்டி நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தஞ்சாவூர் திருவாருர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட காவிரி டெல்டா மாவட்டங்களிலும் தென் கடலோர மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் இன்றும் நாளையும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வுமையம் அறிவித்துள்ளது

இருவரி செய்திகள் அமெிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஐ பதவிநீக்கம் செய்யக் கோரும் தீர்மானம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இரண்டாவது முறையாக நிறைவேறியுள்ளது ரொஹிங்கியா அகதிகளை திருப்பி அனுப்புவது குறித்து பங்களாதேஷ்

விளையாட்டுச் செய்திகள் தாய்லாந்து ஒப்பன் பேட்மிண்ட்டன் போட்டியில் இந்தியாவின் சாய்னா நேவால் ஸ்ரீகாந்த் ஆகியோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர்

ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய கற்றில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் செட்டி இணை இந்தோனேஷியா இணையை எதிர்கொள்கிறது

இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெற உள்ள ஆட்டத்தில் கோவா அணி ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது